எஞ்சிய சீரமைப்பு பணிகள் விரைவில் நிறைவடையும் என்றும் அவர் கூறினார் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அர்ப்பணிப்புடன் அரசு ஊழியர்கள் பணியாற்றியது பாராட்டத்தக்கது என்றும் தெரிவித்தார் மக்களின் தேவைகளை மாநில அரசு உடனுக்குடன் நிறைவேற்றி வருவதாகவும் அவர் கூறினார்

நேற்று கோபிசெட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் கல்வியாண்டு தொடக்கத்திலேயே மாணவர்களுக்கான மடிக்கணினி மற்றும் விலையில்லா மிதிவண்டி வழங்கப்படும் என்றார் பிளஸ் டு பாடத்திட்டத்தில் ஜவுளி வடிவமைப்பு விவசாயம் சுற்றுவா போன்றவை வரும் கல்வியாண்டில் சேர்க்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பழங்குடியின மக்களின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் சிட்லிங் மலைப்பகுதியில் அரசு உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார்

நேற்று போபாலில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு கமல்நாத் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ கட்சி அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றார் முன்னதாக சுட்டமன்ற காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி புதுதில்லியில் தொடர் ஆலோசனைகளை மேற்கொண்டார் ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கட் மாநிலங்களில் சுட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனைகளை தொடர்ந்து அவர் மேற்கொண்டு வருகிறார் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக நீதிமன்ற கண்காணிப்புடன் கூடிய விசாரனை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் இன்று வழங்க உள்ளது

தீர்ப்பினை ஒத்தி வைத்தது ரிசர்வ் வங்கியின் வாரியக் கூட்டம் இன்று மும்பையில் நடைபெறவுள்ளது இவ்வங்கியின் புதிய கவர்னராக திரு சக்திகாந்த தாஸ் பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வங்கியின் வளர்ச்சி குறித்து விவாதிக்கப்படவுள்ளது தொழில் தொடங்குவதற்கான நெறிமுறைகள் மேலும் எளிதாக்கப்படவேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி உள்ளார் இதுதொடர்பாக நேற்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் சிறு வர்த்தகர்களும் பயன்பெறும் வகையில் இவை எளிதாக்கப்படவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொழில் தொடங்குவதற்கு உகந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா முன்னேறி இருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் யானைகளுக்கான வருடாந்திர புத்துணர்வு முகாம் கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் இன்று தொடங்குகிறது

இது தீவிர புயல் சின்னமாக உருவெடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பின்னர் ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் வட கடலோர பகுதிகளில் நாளைமுதல் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவேண்டாம் என்றும் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்றம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

உக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்யாவிற்கு எதிராக விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் நீட்டிக்கப்படுவதாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் திரு மைத்ரிபாவா சிறிசேளா பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதமானது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்தியா ரஷ்யா இடையேயான ராணுவ தொழில்நுட்ப ஆணையம் நேற்று புதுதில்லியில் கூடி ராணுவ தளவாடங்களை கூட்டாக உற்பத்தி செய்வது குறித்து விவாதித்தது மியான்மரின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது அடுத்த ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணம் தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் சவுதி அரேபியாவும் கையெழுத்திட்டுள்ளன தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியியல் நிலையத்தில் மூலிகை சாகுபடி தொடர்பான இலவச பயிற்சி இன்று நடைபெறவுள்ளது

சென்னையில் டீசல் விலை லிட்டருக்கு எட்டு காசு குறைந்துள்ளது

முதலில் உலகக்கோப்பை ஹாக்கிப்போட்டி குறித்த செய்திகள்

நாளை நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா நெதர்லாந்தையும் பெல்ஜியம் இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன இறுதிப் போட்டி நாளை மறுநாள் நடைபெறும்

நான்கு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று மொஹாலியில் தொடங்கவுள்ள ஆட்டத்தில் தமிழக அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜெய்ப்பூர் புனே அணியையும் தமிழக அணி பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா நாளை இலங்கையை எதிர்கொள்கிறது